எஸ்

மஹாராஷ்டிர த்தில் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் சுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுனர் எடுத்து முடிவிற்கு எதிராக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிஸ் ஆகிய கட்சிகளின் மனு மீது உச்ச நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்குகிறது

முன்னதாக சிவசேனை பிஜேபி தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை ஆட்சி அமைக்க ஆளுனர் அழைப்பு விடுத்திருந்தும் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்காததால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாக மத்திய அரசின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கொண்ட படி ஆளுனரின் அழைப்பு மற்றும் திரு பட்னவிஸ் ஸின் கடித்தத்தை அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்

ழும்பை யில் சிவசேனை தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிக் குழு ஒன்று அரசு அமைக்க உரிமை சென்றது

பட்னவிஸ் சின் அரசு வீழ்ந்து விடும் என்று கூறி எதிர்காலத்தில் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கோரும் கடிதம் ஒன்றை பிரதிநிதிக் குழு ஆளுனரிடம் சமர்ப்பித்ததாக காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு சச்சின் சாவந்த் தெரிவித்தார் இதற்கிடையே ஆட்சி அமைத்து பெரும்பான்மையை சிவசேனை தெசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி நிரூபிக்கும் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு ஷரத் பவார் கூறியுள்ளார் பெரும்பான்மை இல்லாத போதும் ஆட்சி அமைக்க ஆளுனரை பிஜேபி தவறாக வழி நடத்தியது என்று அவர் குற்றம் சாட்டினார் மஹாராஷ்டிரத்தில் முதலமைச்சராக புதிதாக பதவி ஏற்றுள்ள திரு ஃபட்னவிஸ் மற்றும் துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் இன்று தமது பொறுப்புக்களை ஏற்றுக்கொண்டனர் மாநில தலைமைச் செயலர் நிதிச் செயலர் ஆகியோரை சந்தித்து மழையால் பாதிக்கப் பட்டுள்ள விவசாயிகளுக்கு கூடுதல் உதவிகளை வழங்குவது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக திரு ஃபட்னவிஸ் தெரிவித்தார் நாடாளுமன்ற த்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்று எதிர்கட்சிகள் எழுப்பிய மஹாராஷ்டிர அரசியல் தொடர்பான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டன

மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினர் இவர்கள் தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டதால் சபாநாயகரின் உத்தரவுப் படி அவர்கள் அவையில் இருந்து வெளியேற்றப் பட்டனர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு ராகுல் காந்தி பேச அழைக்கப்பட்ட போது மஹாராஷ்டிர த்தில் ஜனநாயகத்தின் குரல்வளை நெறிக்கப் பட்டுள்ளதால் பேசுவதில் பயன் இல்லை என்று கூறினார் கூச்சல் குழப்பம் நீடிக்கவே சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப் பட்டன மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் இடதுசாரி மற்றும் பிற கட்சிகள் கொடுத்திருந்த ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு சபைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அனுமதி மறுத்தார் பிரச்சனை நீதிமன்றத்தில் உள்ளதால் அதை சபையில் விவாதிக்க முடியாது என்று அவர் கூறினார் இதை அடுத்து எதிர் கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாட்டில் வெங்காயத்தை பதுக்குபவர்கள் மீது சட்டத்தின் பிடியில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என மாநில் கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு எச்சரிக்கை விடுத்துள்ளார்

ராமசாமி படையாச்சியாரின் மணிமண்டபம் இன்று கடலூரில் திறந்து வைக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் இதை திறந்து வைத்தனர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப் பட்டுள்ளார் சில காலமாக அவர் கால் வலியால் அவதிப்பட்டு வந்தார் நேற்று கோயம்புத்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று விட்டு சென்னை திரும்பிய அவருக்கு காலில் கடுமையான வலி ஏற்பட்டதாகவும் அதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது

நாராயணசாமி யைப் பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு ஒரு சிறு அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாகக் கூறினர் இதை அடுத்து இன்று அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது

நாராயணசாமி வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப் படுகிறது

சஞ்சய் தத் கூறியுள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தகைய நிகழ்வுகள் இதற்கு முன்பு அருணாச்சலப் பிரதேசம் கோவா மற்றும் கர்நாடகா வில் நடைபெற்றன என்று கூறினார் பதவி மோகம் கொண்டுள்ள பிஜேபி ஜனநாயகப் படுகொலை புரிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் விவகாரம் பணமதிப்பு இழப்பு எதிர்கட்சித் தலைவர்கள் மீது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் காங்கிரஸ் தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பாதுகாப்பை விலக்கியது ஆகிய பிரச்சனைகள் தொடர்பாக அவர் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதாகக் குற்றம் சாட்டினார் பிஜேபி மேலிடத்தின் கட்டுப்பாட்டில் டாக்டர் கிரண்பேடி உள்ளதாக திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அண்மையில் சிங்கப்பூர் சென்றது குறித்து கேள்வி எழுப்புவது ஏன் என்று திரு

நாராயணசாமி மத்திய அரசிடம் இருந்து தமது பயணத்திற்காக ஏற்கவே முன் அனுமதி பெற்று இருந்ததை அவர் சுட்டிக் காட்டினார் புதுச்சேரி க்கு அன்னிய முதலீடு பெறுவதற்காக திரு நாராயணசாமி சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டது குறித்து டாக்டர் கிரண்பேடி பொறாமைப் படுவதாக திரு தத் குறிப்பிட்டார்

தத் நியாயப் படுத்தினார் அரசைக் கலைத்து விட்டு தேர்தலை திரு நாராயணசாமி சந்திக்க வேண்டுமென்ற மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாத னின் கோரிக்கைக்கு பதில் அளித்த காங்கிரஸ் செயலர் திரு சஞ்சய் தத் இந்த கோரிக்கையை அவர் பிரதமரிடம் வைக்க வேண்டுமென்று கூறினார் புதுச்சேரியில் நாளை மறுநாள் நடத்த அறிவிக்கப் பட்டிருந்த கடை அடைப்புப் போராட்டத்தை அனைத்துத் தொழற்சங்கங்களும் விலக்கிக் கொண்டுள்ளன அமைச்சர் திரு கந்தசாமி க்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கும் இன்று நடைபெற்ற பேச்சு வார்த்தைகளின் போது சுமுகத் தீர்வு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் தீபாவளி கூப்பனுக்கான ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதை அடுத்து தொழிற்சங்கத் தலைவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் புதுச்சேரியில் மத்தியில் ஆட்சி புரியும் பிஜேபி அரசைக் கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் இன்று மோட்டார் சைக்கிள் பேரணியை நடத்தினர் தவறான பொருளாதார கொள்கைகளால் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணி குபேர் சிலை யில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ராஜீவ் காந்தி சிலை யை சென்று அடைந்தது அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் செயலர் திரு சஞ்சய் தத் புதுவை அமைச்சர்கள் உள்ளுர் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் தினமும் மூன்று வேளை தண்ணீர் குடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கென மூன்று முறை மணி அடிக்கப்படும் இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது மாணவர்கள் பள்ளி நேரத்தில் போதிய அளவு தண்ணீர் அருந்தாததால் உடல் நிலை பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு தமிழகத்தைப் போல் புதுவையிலும் இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது புதுச்சேரி பொதுப்பணித் துறையில் பணியாற்றும் அன்றாட தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் சுதேசிப் பஞ்சாலை அருகே அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஹாராஷ்டிர அரசியல் நெருக்கடி தொடர்பாக உச்ச நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது தமிழகத்தில் வெங்காயத்தை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில அரசு எச்சரித்துள்ளது கடலூரில் முன்னாள் தமிழக அமைச்சர் எஸ்

ராமசாமிப் படையாச்சி யாரின் மணி மண்டபம் இன்று திறந்து வைக்கப் பட்டது புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி க்கு சென்னை மருத்துவமனை ஒன்றில் இன்று காலில் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது